மறைந்த முன்னாள் குடியரசு தலைவர் பிரணாப் முகர்ஜியின் உடல் தில்லி லோதி மின் மயானத்தில் முழு ராணுவ மரியாதையுடன் இன்று தகனம் செய்யப்பட்டது

வங்கி கடன்களை திருப்பி செலுத்துவதற்கான கால அவகாசத்தை இரண்டு ஆண்டுகள்வரை நீட்டிக்க முடியும் என்று மத்தியஅரசும் ரிஸர்வ் வங்கியும் உச்சநீதிமன்றத்தில் இன்று தெரிவித்துள்ளன

பிரணாப் முகர்ஜி மறைந்த முன்னாள் குடியரசு தலைவர் பிரணாப் முகர்ஜியின் இறுதிச்சடங்குகள் இன்று தில்லி லோதி மின் மயானத்தில் முழு ராணுவ மரியாதையுடன் நடைபெற்றது

முன்னதாக பொதுமக்கள் அஞ்சலிக்காக தில்லி ராஜாஜி இல்லத்தில் வைக்கப்பட்டிருந்த அன்னாரது உடல் அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டது

ராம்நாத் கோவிந்த் குடியரசு துணை தலைவர் திரு வெங்கைய நாயுடு பிரதமர் திரு நரேந்திரமோடி மத்திய அமைச்சர்கள் திரு ராஜ்நாத்சிங் திரு அமீத்ஷா உள்ளிட்டோர் நேரில் அஞ்சலி செலுத்தினர் அன்னாரது மறைவிற்கு முன்னாள் பிரதமர் டாக்டர் மன்மோகன்சிங் காங்கிரஸ் கட்சியின் திரு ராகுல்காந்தி தமிழக ஆளுநர் திரு பன்வாரிலால் புரோகித் முதலமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிச்சாமி துணை முதலமைச்சர் திரு

பன்னீர்செல்வம் திமுக தலைவர் திரு

க ஸ்டாலின் உள்ளிட்டோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர்

தேசியக்கொடி அரை கம்பத்தில் பறக்க விடப்பட்டு அரசு நிகழ்ச்சிகளும் ரத்து செய்யப்படுகின்றன

மறைந்த முன்னாள் குடியரசுத்தலைவர் பற்றி திருச்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் திரு திருச்சி என்

அவரது அரசியல் சமூக பணியை பாராட்டி மத்தியஅரசு நாட்டின் மிக உயரிய விருதான பாரத ரத்னா விருதை அவருக்கு வழங்கி கவுரவித்தது

பாதுகாப்பு வெளியுறவு நிதித்துறை உள்ளிட்ட முக்கிய துறைகளில் மத்திய அமைச்சராகவும் அவர் பொறுப்பு வகித்துள்ளார்

இதன்படி இன்று மாவட்டங்களுக்குள் அரசு பொதுப்போக்குவரத்து தொடங்கியது

இதனிடையே தமிழகத்தில் மாவட்டங்களுக்கு இடையேயான போக்குவரத்து தொடங்கும்வரை தனியார் பேருந்துகள் இயக்கப்படாது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது

இதுதொடர்பான மனுவை விசாரித்த நீதிபதி அசோக் பூஷன் தலைமையிலான அமர்விடம் இதுகுறித்து எடுத்துரைத்த தலைமை வழக்கறிஞர் துஷர் மேத்தா நாட்டில் பாதிக்கப்பட்ட பிரிவுகளுக்கு புத்துயிருட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக கூறினார் இதனையடுத்து இந்த வழக்கு விசாரணையை நாளைமறுநாள்வரை ஒத்திவைப்பதாக உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது முன்னதாக கடன் தொகைகளுக்கான வட்டி விகிதத்தை செலுத்துவதை மேலும் ஒத்திவைப்பதை பரிசீலிக்குமாறு உச்சநீதிமன்றம் மத்தியஅரசு மற்றும் ரிஸர்வ் வங்கியிடம் அறிவுறுத்தியிருந்தது கோவிட்

நீலகிரி நீலகிரி மாவட்டத்திற்கு சுற்றுலா பயணிகள் வருவது முழுமையாக தடை செய்யப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி இன்னசெண்ட் திவ்யா தெரிவித்துள்ளார் உதகையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசியஅவர் அனைத்து சுற்றுலா மையங்களும் மூடப்பட்டிருப்பதாகவும் முதலமைச்சர் உத்தரவு அளித்தால் மட்டுமே திறக்கப்படும் என்றும் கூறினார்

றீரங்கம் அருள்மிகு ரெங்கநாதர் சுவாமி திருக்கோவில் திருச்செந்தூர் அருள்மிகு சுப்ரமணியசுவாமி திருக்கோவில் றீவில்லிப்புத்தூர் விருதுநகர் சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் கோவில் நெல்லை அருள்மிகு நெல்லையப்பர் திருக்கோவில் கங்கை கொண்ட சோழபுரம் அருள்மிகு பிரகதீஸ்வரர் ஆலயம் நாமக்கல் சுவாமி திருக்கோவில்கள் புதுக்கோட்டை திருவப்பூர் முத்துமாரியம்மன் திருக்கோவில் உள்ளிட்ட மாநிலத்தின் பல்வேறு திருக்கோவில்களில் உரிய பாதுகாப்பு நெறிமுறைகள் பின்பற்றப்பட்டு பக்தர்கள் சுவாமி தரிசனத்திற்கு அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர்

காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஏகாம்பரநாதர் திருக்கோவில் குமரக்கோட்டம் முருகன் கோவில் வரதராஜபெருமாள் கோவில் உள்ளிட்ட கோவில்களில் பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர் ராமேஸ்வரம் அருள்மிகு ராமநாத சுவாமி திருக்கோவிலில் பக்தர்கள் சுவாமி தரிசனத்திற்கு மட்டுமே அனுமதிக்கப்பட்டுள்ளனர்

திமுக கூட்டம் திமுகவின் பொதுக்குழு கூட்டம் கட்சி தலைவர் திரு

க

மேலடுக்கு சுழற்சி காரணமாக நாளையும் நாளைமறுநாளும் புதுவை உள்ளிட்ட பகுதிகளில் லேசானது முதல் மிதமான காரைக்கால் மழை பெய்யக்கூடும் என்றும் இம்மையம் தெரிவித்துள்ளது சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி நாமக்கல் திண்டுக்கல் திருவண்ணாமலை கரூர் திருச்சி மதுரை ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது